நரேந்திரமோடிகூறியுள்ளார்

பிரதமரின் பொருளாதாரதொகுப்புத் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் சிறுவியாபாரிகள் விவசாயிகள் நலனுக்கானபல்வேறுநலத்திட்டங்களைமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் அறிவித்தார்

பொதுமுடக்கநடைமுறையைஅனைவரும் பின்பற்றியதாகத் தெரிவித்தபிரதமர் ஸவச் பாரத் இயக்கம் மூலமாகவும் நடவடிக்கைகள் மேற்கொண்டதாககூறினார் உடலில் உள்ளநோய் எதிர்ப்பு சக்தியைஅதிகரிப்பதற்கு இந்தியாவின் ஆயுர்வேதமுறைகள் பிரபலப்படுத்தப்பட்டதாகஅவர் தெரிவித்தார்

இந்தியாபயனுள்ளவகையில் செயலாற்றுவதற்கும் உலகஅளவில் திறனைஊக்குவித்துக் கொள்ளவும் தேவையான ஆலோசனைகளைவழங்குமாறுஅவர் கேட்டுக்கொண்டார்

திருநரேந்திரமோடிதலைமையிலானஅரசுசமுதாயத்தில் பிரதமர் அனைத்துத் தரப்பினர் மீதும் கரிசனையுடன் செயல்படுவதாகமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ஷா தெரிவித்துள்ளார் அனைவரின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியவிதத்தில் பிரதமரின் பொருளாதாரஊக்குவிப்புத் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றிதெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் தொடர்பாகஅவர் பக்கத்தில் இது தமதுட்விட்டர் வெளியிட்டுள்ளசெய்தியில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நகர்புற ஊரகபகுதிகளில் வாழும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் மற்றும் வன பாதுகாப்பு மற்றும் பண்ணைதோட்டபகுதிகளில் வாழும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்றார்

பிரதமரின் குடியிருப்புத் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கேற்றவாடகைவீடுகள் கட்டித்தரப்படும் என்றார்

ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் காமன்வெல்த் நாடுகளின் சுகாதாரஅமைச்சர்கள் மாநாட்டில் காணொலி கலந்துகொண்டுபேசியஅவர் மூலம் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாசெயல்படுத்தியபல்வேறுநடவடிக்கைகளைபட்டியலிட்டார்

நோய்த் தொற்றைக் கண்காணிப்பதற்கானகட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்

அசாதாரணசூழ்நிலைகாரணமாகமாணவர்களுக்கு இந்தஅரியவாய்ப்பு வழங்கப்படுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்துப் பாடங்களையும் தேர்ச்சியடையாதபாடங்களையும் எழுதுவதற்குவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது

ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்துஅடுத்தஆண்டுமார்சுவரை இந்தசிறப்புக் கடனுதவித்திட்டம் செயல்படுத்தப்படும்

பால் வீணாகிகெட்டுப் போவதைத் தடுக்கபால்பவுடர் வெண்ணெய் மற்றும் தயாரிக்கும் பணிகளில் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் நெய் இதற்குகூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதால் அவர்களுக்குஉதவும் வகையில் திட்ட்மஅறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது